முடிவெடுத்தபிறகேகலந்தாய்வு நடைபெறும் என்றுமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஐயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் கடலூர் வடகிழக்குபருவமழையைஎதிர்கொளவதற்கானஅனைத்துமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளும் தயார்நிலையில் உள்ளதாகவருவாய் நிர்வாகஆணையர் திருபணீந்திரரெட்டிகூறியுள்ளார்

நாடுமுழுவதும் நவராத்திரிபண்டிகைகொண்டாட்டங்கள் இன்றுதொடங்கின

இரவு ஏழரைமணிக்குதொடங்கும் மற்றொருஆட்டத்தில் சென்னை தில்லிஅணிகள் மோதுகின்றன மருத்துவபடிப்பு மாணவர் சேக்கையில் அரசுபள்ளிமாணவர்களுக்கான இடஒதுக்கீடுவிவகாரத்தில் ஆளுநரின் முடிவுக்குபிறகேமருத்துவகலந்தாய்வு நடைபெறும் என்றுமாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

திருநரேந்திரமோடிட்விட்டரில் வெளியிட்டுள்ளசெய்தியில் இதனையாட்டிபிரதமர் நாட்டுமக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி அமைதி வளத்தை இந்நன்னாள் கொண்டுசேர்க்கட்டும் எனவாழ்த்தியுள்ளார் பநீரங்கம் திருவானைக்காவல் சமயபுரம் உள்ளிட்டதமிழகதிருக்கோவில்களிலும் நவராத்திரிதிருவிழா இன்றுமதல் விமர்சையாகநடைபெறுகிறது

ஷா்ஜாவில் இரவு ஏழரைமணிக்குநடைபெறவுள்ளமற்றொருபோட்டியில் சென்னைஅணி தில்லிஅணியைஎதிர்கொள்கிறது